ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளார்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தி உள்ளார்

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது

உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளாா் சென்னையில் கடந்த இரண்டு நாட்களாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மாவட்ட ஆட்சியர்கள் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோரிடம் ஆலோசனை நடத்தியபின் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய திரு சின்ஹா தேர்தல் தேதி குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தாள் தற்போதைய சூழ்நிலை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை தலைமை தேர்தல் ஆணையருடன் ஆலோசித்த பிறகு தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வாக்காள்களுக்கு பணம் கொடுப்பதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் இதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பும் அவசியம் என்றும் அவா் குறிப்பிட்டாா்

கன்னியாகுமரி மக்களவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான தேதி குறித்தும் தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும் என்றும் அவர் கூறினார் தமிழகத்தில் தோ்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்துவதற்கு அனைத்து உறுதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும்ம் என்றும் தேர்தல் ஆணையத்தின் தலைமைச் செயலர் திரு உமேஷ் சின்ஹா தெரிவித்துள்ளா்

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்குள்ளார்

இந்த கூடுதல் நிதி உதவியால் கட்டி முடிக்கப்படாத வீடுகள் கட்டி முடிக்கப்படும் என்றும் தாங்களே கட்ட வசதி இல்லாத பயனாளிகளின் வீடுகளை தமிழ்நாடு ஊரக வீட்டுவசதி மேம்பாட்டுக்கழகத்தின் உதவியோடு கட்டித்தர உத்தரவிட்டிருப்பதாகவும் முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார் முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாநில அமைச்சள்கள் மீது திமுக சார்பில் கொடுக்கப்பட்டுள்ள பல்வேறு புகாகள் குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித்திடம் திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இன்று ஆளுநரை சந்தித்தபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அமைச்சர்கள் மீதான புகார் பட்டியல் ஆதாரங்களுடன் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தாா் இதனிடையே இன்று துத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி தம் மீதும் தமது அமைச்சரவை சகாக்கள் மீதும் திமுக சாா்பில் கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை திட்டவட்டமாக மறுத்துள்ளார் தேர்தல் நேரத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டுக்களை முள்வைத்து அரசியல் ஆதாயம் தேட திமுக முற்படுவதாக அவர் கூறினார் அஇஅதிமுக அமைச்சா்கள் மீது நீதிமன்றத்தில் எந்தவொரு ஊழல் புகாரும் நிலுவையில் இல்லை என்று அவா் கூறினார் ஏழை எளிய மக்களின் பொருளாதார சூழ்நிலையை கருதியே பொங்கல் பரிசாக இவ்வாண்டு இரண்டாயிரத்து ஐந்நூறு ரூபாய் வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் அறிவியல் தொழில்நுட்பம் புதிய கண்டுபிடிப்புகள் ஆகியவற்றில் இந்தியா வளமையான பாரம்பரியத்தை கொண்டிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்திய சர்வதேச அறிவியல் விழாவில் இன்று காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் உலகளாவிய பல்வேறு விஞ்ஞான பிரச்சினைகளுக்கு நம் நாட்டின் தொழில் துறையினர் தீர்வு கண்டிருப்பதாக கூறினார் சுற்றுச்சூழல் குறித்த ஆராய்ச்சி பணிகளை மேம்படுத்தவும் ஊக்குவிக்கவும் மத்திய அரசு தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார் விண்வெளி துறையில் மட்டுமின்றி ஆழ்கடல் ஆராய்ச்சியிலும் நம் விஞ்ஞானிகள் சாதனை படைத்துள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் தரமான நம்பகமான அறிவியல் கல்வியை அளிக்கும் நாடாக இந்தியாவை மேம்படுத்துவதை இலக்காகொண்டு நாம் முயற்சி எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார் நமது அறிவியல் கண்டுபிடிப்புகளை உலக சமுதாயத்தினரோடு பகிர்ந்து கொள்வது மட்டுமின்றி உலக தரத்திற்கு ஏற்ப நம்மை உயர்த்தி கொள்ளவும் நாட்டிற்கு தேவையான புதிய கண்டுபிடிப்புகளை அவர்களிடம் மேற்கொள்ள இருந்து பெற்று தரவும் முயற்சி வேண்டும் என்றம் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார்

ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய ச்அவர் சென்னைக்கு கடந்த பத்து நாட்களாக வெளிநாட்டில் இருந்து வந்தவர்களின் விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருவதாக கூறினார் இங்கிலாந்திலிருந்து மற்ற நாடுகளை கடந்து சென்னை வந்தவர்களுக்கும் பரிசோதனை செய்யப்படும் என்று அவர் கூறினார் இங்கிலாந்தில் இருந்து வந்துள்ளவர்கள் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்ட பின்னரே வெளியில்வர அமைதிக்கப்படுவார்கள் என்று அவர் தெரிவித்தார்

தமிழகத்தில் புதிய வகை வைரஸ் தொற்று வராமல் இருக்க அனைத்து பாதுகாப்பு முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு

மாணவர்களிடம் இருந்து அரசு நிர்ணயித்த கட்டணத்திற்கும் கூடுதலாக வசூலித்த பள்ளிகள் உடனடியாக அந்த கூடுதல் தொகையை மாணவர்களிடம் திருப்பி அளிக்க வேண்டும் என அறிவுறத்தப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்ச் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளிகள் திறப்பு சுறித்து கல்வியாளர்கள் பெற்றோர் ஆகியோரின் கருத்துகளை ஆய்வு செய்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என்றும் தெரிவித்தார்

தொற்று பரவல் குறைந்து வந்ததை அடுத்து கீழமை நீதிமன்றங்களில் நேரடி விசாரணைக்கும் அனுமதி வழங்கப்பட்டது

தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய திரவ ஆக்ஸிஜன் கொள்கலன் செயல்பாட்டை மாநில அமைச்சள் திரு கடம்பூர் ராஜூ இன்று தொடங்கி வைத்தார்

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார் ஐஎஸ்எல் காவ்பந்துப் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஒடிசா அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெறும் இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது